தில்விசெங்கோட்டையில்நாளைசுதந்திரதினநிகழச்சிகள் நடைபெறுதையடுத்துபாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிவ் கடற்படையில் புதியபடைப்புகளைஉருவாக்குதல் மற்றும் உள்ளுர் உற்பத்திஅமைப்பைநேற்றுதொடங்கிவைத்தார் கோழிக்கோடுவிமானநிலையத்தில் அண்மையில் ஏற்பட்டவிமாளவிபத்துகுறித்துவிசாரனைநடத்தவிமானவிபத்துவிசாரணைஅலுவலகம் உத்தரவிட்டுள்ளது

இதன் தமிழாக்கம் இரவு ஒன்பதரைமணிக்குசென்னைஅகில இந்தியவானொலிஒலிபரப்புகிறது மாநிலத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

இதனையடுத்துபாதுகாப்பு பலப்டுத்தப்பட்டுள்ளது வாகனபோக்குவரத்துமாற்றியமைக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்றையடுத்துமத்தியஉள்துறைஅமைச்சகமும் சுகாதாரஅமைச்சகமும் செங்கோட்டையைச் சுற்றிலும் மக்கள் நெரிசலைத் தடுத்துசமுகஇடைவெளியைபராமரிக்கின்றனர் நாலாயிரத்துக்கும் மேற்பட்டகாவல் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நேர்மையாகவரிசெலுத்துவோர் நாட்டின் வளர்ச்சியைகட்டமைப்பதில் முக்கியப் பங்குவகிப்பதாகபிரதமர் திரு நரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

மத்தியஅரசுஅறிவித்துள்ளவருமானவரிசீர்திருத்தங்கள் வரிவிதிப்பு சட்டங்களைமுழுமையாகபின்பற்றவழிவகுக்கும் எனகுடியரசுதுணைத் தலைவர் வெங்கையநாயுடு திரு தெரிவித்துள்ளார் இதுகுறித்துஅவர் வெளியிட்டுள்ளட்விட்டர் பதிவில் நீண்டகாலமாகஎதிர்பார்க்கப்பட்டுவந்த இந்தசீர்திருத்தங்கள் வெளிப்படைத் தள்மையைஊக்குவித்து விருப்பு வெறுப்புகளைஅகற்றுவதோடு நேர்மையானவரிசெலுத்துவோருக்குபரிசளிப்பதாகஅமையும் என்றும் கூறியுள்ளார் நரேந்திரமோடிதலைமையிலானஅரசால் மேற்கொள்ளப்பட்டுள்ளவரலாற்றுச் பிரதமர் திரு சிறப்புமிக்கமுடிவுகள் நேர்மையானவரிசெலுத்துவோருக்குஅதிகாரம் அளித்து அவர்களைகௌரவிப்பதாகஅமைந்துள்ளதுஎன மத்தியஉள்துறைஅமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் நேர்மையானவரிசெலுத்துவோர் நாட்டின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியில் முதுகெலும்பு போன்றுதிகழ்வதாகவும் அவர் தமதுட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்

நட்டாகூறியுள்ளார்

நரேந்திரமோடிகூறியுள்ளார் மாலத்தீவு அதிபர் திரு இப்ராஹிம் முகம்மதுசோலிஹிற்குட்விட்டரில் பதிலளித்துள்ளதிருமோடி இந்தியா மாலத்தீவு நாடுகளுக்கிடையேஉள்ளநட்பு இந்தியப் பெருங்கடலைப் போன்றுஆழமானதுஎன்றார்

சோலிஹ் கூறியுள்ளார்

பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கடற்படையில் புதியபடைப்புகளைஉருவாக்குதல் மற்றும் உள்ளுர் உற்பத்திஅமைப்பைநேற்றுதொடங்கிவைத்தார் கல்வியாளர்கள் மற்றம் தொழில்துறைவல்லுநர்கள் ஒருங்கிணைந்துகடற்படைக்குத் தேவையாளதொழில்நுட்டம் மற்றும் பாதுகாப்புத் துறையில் முழு சுயசார்பு போன்றவைகுறித்துபாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்றகாணொளிகருத்தரங்கில் விவாதங்கள் இடம் பெற்றன இநதியகடற்படையில் ஏற்கனவேஉள்ளுர்மயமாக்கும் விரிவு இயங்கிவருகிறது இதில் புதியபடைப்புகள் பிரிவும் சேர்க்கப்படுகிறது நேற்றையதொடக்கவிழாவின் போது இந்தியகடற்படையும் உத்தரபிரதேசஅரசும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையேழுத்திட்டுள்ளன

இந்தநோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுவீட்டில் தனிமைபடுத்தப் படுபவர்களுக்குஉதவிடும் வகையில் இந்ததிட்டடம் செயல்படுத்தப்படுகிறது இந்ததிட்டத்தின் வீட்டில் கீழ் தனிமைப்படுத்தப் பட்டவர்களைகண்காணிக்கவும் தொலைபேசிவழிஆவோசனைவழங்கவும் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன

சென்னையைசுற்றியுள்ளமாவட்டங்களில் இந்தநோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கைதொடர்ந்துஅதிகரித்தேகாணப்படுவதால் களப்பணிகள் மேலும் தீவிரப்படுத்தப்படஉள்ளதாகவும் திருசண்முகம் தெரிவித்தார் கோழிக்கோடுவிமானநிலையத்தில் அண்மையில் ஏற்பட்ட விமாளவிபத்துகுறித்துவிசாரணைநடத்திவிமானவிபத்துவிசாரணைஅலுவலகம் உத்தரவிட்டுள்ளது கேப்டன் எஸ் எஸ் சஹார் தலைமையில் ஐந்துஉறுப்பினர் கொண்ட குழு இதற்கானவிசாரணையைமேற்கொள்ளும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்துமாதகாலத்திற்குள் இந்தஅறிக்கைதாக்கல் செய்யப்படவேண்டும் என்றுஅரசுகூறியுள்ளது வெளியுறவுத் துறைஅமைச்சர் திருஜெய்சங்கர் ஐெர்மன் வெளியுறவுத் துறைஅமைச்சர் ஹைகோமாசுடன் நேற்றுஆவோசனைநடத்தினார்

ஐரோப்பாமற்றும் ஆசியகண்டத்தில் உள்ளநிலவரம் குறித்து இருவரும் ஆலோசனைமேற்கொண்டனர் ஐ நா சபையில் பலதரப்பட்டநல்லுறவு தொடர்பாகவும் நேற்று இரு தலைவர்களும் பேசினர்

மத்தியவிளையாட்டுஅமைச்சகம் இதற்கானஏற்பாடுகளைசெய்துள்ளது